புதுதில்லியில் ஆலோசனை நடத்துகிறார்

தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறதிகளை நிறைவேற்றும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்கிறது என்று உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார்

தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

வெள்ளிப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளோடு பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்தவுள்ளார் இந்த துறையில் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெட்ரோலியப் பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மக்களின் எண்ணங்களை பூர்த்திச் செய்யும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக உயா்கல்வித் துறை அமைச்சா் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளாா் தருமபுரி மாவட்டம் பையூர் ஊராட்சியில் தார் சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார்

மக்களின் நலனுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நேற்று மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்காக மாநில அரசு இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு தங்கமணி தெரிவித்தாா் பிற மாநிலங்களும் பாராட்டத்தக்க வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக உள்ளாட்சித் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் துறை அமைச்சர் கோவை மாநகராட்சியுடன் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கான பாதாள சாக்கடைத் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் கோவையின் வளா்ச்சிக்காக மாநில அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அமைச்சள் பட்டியலிட்டார்

தேசிய மற்றும் சா்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் தமிழகத்தைச் சோ்ந்தவா்களுக்கு அதிகபட்ச ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தமிழக அரசின் திட்டங்களை விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள விசைப் படகுகளை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதித்துறை இணையமைச்சா் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளாா் நேற்று ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீனவர்களை ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டம் தாமரைக்குளம் கிராமத்தில் மத்திய அரசின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

மீனவர்களின் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் நடத்திவந்த போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார்

உற்பத்தி விலைக்கே டீசல் வழங்கவேண்டும் உள்ளிட்ட அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னாள் குடியரசுத்தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பில் உள்ள அப்துல் கலாமின் நினைவிடத்திலும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன தமிழக அரசின் சார்பில் இளைஞர் எழுச்சி நாளாகவும் அப்துல் கலாமின் பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது

தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களின் கரையோரப் பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் தேசிய வேளாண் மின்னணு வா்த்தக மையங்கள் கோவை மாவட்டத்தில் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன

சீனா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தை திருப்தியளிக்கவில்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது

மாலத்தீவு அதிபா் தேர்தல் முடிவுகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் நடைபெறுகிறது ஆம்னி பேருந்துகளில் பட்டாசு கொண்டுச் சென்றால் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று போக்குவரத்து ஆணையரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது

துத்துக்குடி தப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக சி பி ஐ அதிகாரிகள் நேற்று விசாரணை நடத்தின்

தேனி மாவட்டம் சோத்தப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்றுமுதல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது கன்னியாகுமரி ராமநாதபுரம் மாவட்டங்களில் கடல் இன்று சீற்றத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இளையோர் ஒலிம்பிக் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றது

இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையிலான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மும்பையில் நடைபெற உள்ளது

கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிவான கார் போட்டியில் சென்னை வீரர் கார்த்திக் தரனீசிங் முதலிடத்தை பிடித்தார் விஜய் ஹஸாரே கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது